முடியும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் பண்டிகைக்குமுன்பு பெருந்தொற்றிலிருந்து இந்தியாவிடுபடும் என்றும் ரமலான் பிரதமர் நம்பிக்கைதெரிவித்துள்ளார்

விவசாயிகளுக்குதமிழகஅரசுஅறிவித்தசலுகைகள் மேலும் ஒருமாதம் நீட்டிக்கப்படுவதாகமுதலமைச்ச் திரு எடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளாா்

அகில இந்தியவானொலியில் இன்றுஒலிபரப்பானமக்களிடையேமனம் திறந்துபேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறுகூறினார் இந்தநோய் தொற்றுக்குஎதிரானபோராட்டத்தைமக்கள்தான் நடத்திவருவதாகவும் அவர் கூறினார் ஒவ்வொருவரும் போர் வீரர்களாகதலைமையேற்று இந்தநோய் தொற்றுக்குஎதிராகபோராடிவருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடுமுழுவதும் ஒவ்வொருபகுதியிலும் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவிசெய்து இந்தநோய் தொற்றுக்குஎதிராகபோராடிவருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டுமக்கள் அனைவரும் ஒன்றுபட்டுதேசத்துக்காகஆக்கப்பூர்வமான பங்களிப்பைஅளித்துவருவது உத்வேகத்தைஅளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இதில் இணைந்துகொண்டுநாட்டுக்குசேவை புரியுமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார்

துறைவாரியாக இந்தநோயதொற்றுக்குஎதிரானநடவடிக்கைகளையும் பிரதமர் பட்டியலிட்டார் இந்தநோய் தொற்றுக்குஎதிராகபோராடிவருபவா்களில் முன்னணியில் இருக்கும் மருத்துவா் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பைஉறுதிசெய்வதற்காககொண்டுவரப்பட்ட அவசரசட்டத்தைஅவர்கள் வரவேற்றிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இரவு பகலாகபோராடிவரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம்சார் பணியாளர்களைபாதுகாக்க இந்தஅவசரச்சுட்டம் அவசியமாகிறதுஎன்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தநோய் தொற்றுக்குஎதிரானபோரில் உலகநாடுகளுக்குநம் நாடுஉதவி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்காகபலநாடுகளின் தலைவர்கள் நம் நாட்டுமக்களுக்குநன்றிதெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

முககவசம் அணிவதாலேயேஒருவருக்குநோய் இருக்கிறதுஎன்பதுபொருள் அல்லஎன்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இந்தநோய் தொற்றிலிருந்துதற்காத்துக் கொள்வதோடுமட்டுமன்றிபிறரையும் காப்பாற்றுவதற்குஅனைவரும் கண்டிப்பாகமுககவசம் அணியவேண்டுமென்றும் பிதம் வலியுறுத்தினார் தோளில் கிடக்கும் துண்டைகொண்டுகூடமுகத்தை மூடுங்கள் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புனிதரமலான் மாதம் தொடங்கி இருப்பதைகட்டிக்காட்டியபிரதமா் ஈத் வருவதற்குமுன்பாக இந்தநோயிலிருந்துநாம் விடுபடுவோம் என்றும் நம்பிக்கைதெரிவித்தாா் இடைவெளிகாப்போம் இரண்டுமீட்டர் இருப்போம் என்றும் பிரதமர் வேண்டுகோள்விடுத்தாா் அடுத்தமன் கி பாத் நிகழ்ச்சிக்குமுன்னா் இந்த சங்கடத்திலிருந்துமனிதசமுதாயம் வெளியேவரட்டும் என்றும் திருநரேந்திமோடிதெரிவித்தார் பிரதமா் ஆற்றிய இந்தஉரையின் தமிழாக்கம் சென்னைஅகில இந்தியவானொலியில் இன்று இரவு எட்டுமணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இதுஒருசாதனைநிகழ்வாகும் நாட்டில் நோயாளிகளின் என்ணிக்கை இரண்டு மடங்காகஉயா்வதற்குஒன்பதநாட்கள் ஆனநிலையில் ஊரடங்கு உத்தரவால்நோய்த்தொற்றுபரவலின் வேகம் குறைந்துள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது

நேற்று புதிதாகநான்குபேருக்குநோய்த்தொற்றுஉறுதிசெய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் ஒரேகுடும்பத்தைசேர்ந்தவர்கள் என்றும் கூறினார்

மூன்றாவதுகுழுவினர் தெலங்கானாமாநிலம் ஹைதராபாத்தில் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் அசாம் மாநிலத்திற்குவெளியேஊரடங்கால் சிக்கியிருக்கும் மக்களுக்குஅம்மாநிலஅரசு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளது

விவசாயிகளுக்குஏற்கனவேமாநிலஅரசுஅறிவித்தசலுகைகள் மேலும் ஒருமாதத்திற்குநீட்டிக்கப்படுவதாகமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

காய்கறிகள் மற்றும் பழங்களைகுளியதனக் கிடங்குகளில் பாதுகாத்திடஅரசேகட்டணம் செலுத்தும் என்றஅறிவிப்பு மேலும் ஒருமாதகாலம் நீட்டிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்

பிரச்சினைகளைஎழுப்புவதுகண்டிக்கத்தக்கதுஎன்றுதுணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாகசென்னைஉட்பட பலமாவட்டங்களில் இன்றுஅதிகாலை இடி மற்றும் காற்றுடன் பலத்தமழைபெய்தது

இதனால் நகரின் தாழ்வானபகுதிகளில் தண்ணீர் கோடைவெப்பமும் சற்றுதனிந்தது